ஒடிஷா மாநிலத்தில் ஃபோனி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் திங்கட்கிழமை பார்வையிடுகிறார் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகளை வலப்படுக்க இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒப்புக்கொண்டுள்ளன எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத்தேர்வு நாளை நடைபெறுகிறது

அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் நட்சத்திர பேச்சாளர்கள் இன்று மாலை வரை தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் பிரதுர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரதாப்கட்டில் தேர்தல் பொதுக் கூட்டத்தில் உரையாற்றிய திரு நரேந்திர மோடி நாடு பாதுகாப்பாக இருந்தால் மட்டுமே பொருளாதார வளர்ச்சி அடைய முடியும் என்றும் பிஜேபியால் மட்டுமே அந்தப் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்றும் கூறினார் நாட்டின் நலன் கருதாமல் வாக்காளர்களை பிரிக்கும் முயற்சியில் காங்கிரஸ் ஈடுபடுவதாக அவர் குற்றம்சாட்டினார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முந்தைய ஆட்சியின் போது மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது என்றும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தவுடன் குறிப்பிடத்தக்க அளவில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உற்பத்தியாகும் பொருட்களை அடையாளம் கண்டு உற்பத்தியை மேம்படுத்துவது பற்றி மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பாஸ்தி தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட பின் பீகார் சென்ற திரு நரேந்திர மோடி வால்மீகி நகரில் வாக்காளர்களிடையே ஆதரவு கோரினார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா உத்தரப்பிரதேசத்தில் அமேதி பதேப்பூர் உள்ளிட்ட இடங்களில் வாக்குசேகரித்தார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி சுல்தான்பூரிலும் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் கோண்டா பாரைச் ஆகிய மாவட்டங்களிலும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்

ஜம்மு காஷ்மீரில் லடாக் தொகுதியிலும் புல்வாமா சோஃபியான் மாவட்டங்களை உள்ளடக்கிய அனந்த்நாக் தொகுதியிலும் நாளை மறுநாள் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது

வேலைவாய்ப்பின்மை விவசாயிகள் சந்தித்து வரும் கடுமையான பிரச்சினைகள் ஆகியவற்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி கருத்தில் கொள்ளவில்லை என காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம்சாட்டியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பயங்கரவாதம் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும் என்றும் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பயங்கரவாதத்தை ஒடுக்குவதில் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசைக் காட்டிலும் சிறப்பாக செயல்பட்டதாகக் கூறினார் திரு ராகுல்காந்தி கூறிய குற்றச்சாட்டுகளை பிஜேபி திட்டவட்டமாக மறுத்துள்ளது

காங்கிரஸ் தலைவர்கள் போட்டியிடும் ரேபரேலி அமேதி தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் மது விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு நரசிம்மராவ் குற்றம்சாட்டினார் ஒடிஷா மாநிலத்தில் ஃபோனி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் திங்கட்கிழமை பார்வையிடுகிறார் ஒடிஷா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களின் ஆளுநர்களை பிரதமர் மோடி இன்று காலை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் இரு மாநிலங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு நிவாரணம் மற்றும் சீரமைப்புப் பணிகள் குறித்தும் கேட்டறிந்தார் இதுதொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் ஃபோனி புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒட்டுமொத்த தேசமும் துணை நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஒடிஷா மாநில முதலமைச்சர் திரு நவின் பட்நாயக்கிடமும் பேசிய திரு மோடி மாநிலத்தில் புயலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கவனித்து வருவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து தரும் என்றும் தெரிவித்தார் ஃபோனி புயலால் ஒடிஷா மாநிலத்தில் பத்து பேர் உயிர் இழந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இம்மாநிலத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்களை கட்டணம் ஏதமின்றி எடுத்துச் சென்று விநியோகிக்க உள்ளதாக ஏர் இண்டியா நிறுவனம் அறிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ முன்வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பொதுமக்கள் புதுதில்லியில் உள்ள ஒடிஷா மாநில ஆணையரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள கடலோரப் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது சில இடங்களில் கனமழை காரணமாக மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன திஹா மந்திர் மோனிடியோ உள்ளிட்டப் பகுதிகளில் அலையின் சீற்றம் நேற்றிரவு முதல் அதிகரித்து காணப்பட்டதாகவும் இதனால் பல குடியிருப்புப் பகுதிகளில் கடல்நீர் உட்புகுந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தென்கிழக்கு ரயில்வே பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளுக்குச் செல்லும் ரயில்களை ரத்து செய்துள்ளது இன்று பிற்பகலில் இருந்து நிலைமை சீரடையும் என்று இந்திய வாளிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளதை அடுத்து இன்று காலை முதல் கொல்கத்தாவிற்கு விமான சேவையை ஏர்இண்டியா நிறுவனம் தொடங்கியுள்ளது அசாமில் ஃபோனி புயலால் ஏற்படும் எந்தவொரு நிலைமையையும் எதிர்கொள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நேற்று நள்ளிரவு முதல் மாநிலத்தின் பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது தூப்ரி மாவட்டத்தில் படகு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது நிலைமை சீரடையும் வரை மீன்பிடித் தொழிலுககு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் மாநில மீட்புப் படையினரும் எந்தவொரு அவசர நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் உள்ளனர் போதிய அளவில் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அசாம் மாநிலத்தில் போர்ஜார் விமான நிலையம் புயலால் சேதமடைந்துள்ளதால் அங்கு விமானப் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதம் மற்றும் வகுப்புவாத வன்முறைகளை ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒப்புக் கொண்டுள்ளன பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாதத்தை எதிர்கொள்வதற்குத் தேவையான புதிய முயற்சிகளை பகிர்ந்து கொள்வது எனவும் இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன

இந்திய வெளியுறவுத் துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது ஜெய்ஷே முகமது தலைவன் மசூத் அசார் சர்வதேச பயங்கரவாத பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதை வரவேற்பதாகவும் இருநாடுகளும் இக்கூட்டத்தில் தெரிவித்தன இதற்கான முயற்சி மேற்கொண்ட ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியா தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டது பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதியுதவி அளிப்பது இணையதள சேவையை பயன்படுத்துவது போன்றவற்றை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது உள்நாட்டில் வகுப்புவாத வன்முறைகள் துண்டிவிடப்படுவதைத் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் அண்டை நாடுகளில் இருந்தும் தீவிரவாதிகள் ஊடுருவுவதை முறியடிப்பது குறித்தும் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இக்கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொண்டன நாடு முழுவதும் நாளை எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவு தேர்வு நடைபெறுகிறது

கடந்த ஆண்டைப் போலவே உடை அணிகலன் போன்றவற்றிற்கான கட்டுப்பாடு இந்த ஆண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

பகல் ஒன்றரை மணிக்கு தேர்வுக்கூட வாயில் மூடப்பட்டுவிடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

முன்னதாக டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்து களமிறங்கியது

இன்றீரவு எட்டு மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் பெங்களுரு அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது